மாலை குறைக்கப்படுகிறது

சட்டம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது

கவிஸ் வங்கியில் கணக்கு வைத்துள்ள இந்தியர்களின் விவரங்கள் இன்று வரித்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்படவுள்ளது

ஊட்டச்சத்து மாதம் இன்று முதல் கடைப்பிடிக்கப்படுகிறது

தஜிந்தர் பால் தூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார்

அதைக் கொடர்ந்து சந்திரயாவின் தரையிறங்கும் கருவியான லேண்டர் அதன் ஆர்பிட் எனப்படும் கற்றுக்கலத்திவிருந்து நாளை வெளியேறுகிறது வரும் ஏழாம் தேதி அது நிலவில் காவடி எடுத்து வைக்கும்

விதிமீறல்களுக்கு கூடுதல் அபராதம் வைக்க வகை செய்யும் இந்த சுட்ட திருத்தம் நாடு முழுவதும் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இதன்படி போக்குவரத்து சிக்னலை மதிக்காமல் செல்வோருக்கு இதுவரை விதிக்கப்பட்டு வந்த ஆயிரம் ரூபாய் அபராதம் இனி ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வசூலிக்கப்படும்

குடிபோதையில் வாகனம் ஒட்டுவோருக்கு பத்தாயிரம் ரூபாயும் உரிமமன் இன்றி வாகனம் ஒட்டுவோருக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் அபராதம் விதிக்க இந்த சுட்டத்திருத்தம் வகை செய்கிறது காப்பீடு செலுத்தாமல் வாகனம் ஒட்டினால் இரண்டாயிரம் ருபாய் அபராதம் விதிக்கவும் இந்த சட்டத்திருத்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது கவிஸ் வங்கியில் கணக்கு வைத்திருப்போரின் விவரங்கள் வரித்துறை அதிகாரிகளுக்கு இன்று முதல் கிடைக்கும் இதுதொடர்பாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கருப்பு பணத்திற்கு எதிரான மத்திய அரசின் முக்கியமான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது என்றும் கவிஸ் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் தொடர்பாக இனி ரகசியம் எதுவும் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவான தகவல் பரிமாற்றத்தின் அடிப்படையில் தானியங்கி முறையில் இந்த கணக்கு விவரங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது

ஊதுபத்தி மற்றும் அது தொடர்பான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான விதிமுறைகளை மத்திய அரசு கடுமையாக்கி உள்ளது இளி அரசின் உரிமம் பெற்றே இந்தப் பொருட்களை இறக்குமதி செய்ய முடியும் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்திற்கான புதிய இலச்சினையை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் நேற்று வெளியிட்டார் மும்பையில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் வாரியத்தின் உறுப்பினர்கள் மற்றும் முன்னணி பாலிவுட் திரைப்பட கலைஞர்கள் பங்கேற்றனர்

சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் திரு கே சண்முகம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வை புதுதில்லியில் நேற்று சந்தித்துப் பேசினார் தீவிரவாதத்தை ஒடுக்குவது போதைப்பொருட்கள் கடத்தலை தடுப்பது உள்ளிட்டவை குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக உள்துறை அமைச்சககத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கடத்தப்பட்டு மீட்கப்பட்ட கலைப்பொருட்கள் கண்காட்சியை மத்திய கலாச்சாரம் மற்றும் கற்றுவாத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமயிலாள வலிமையான அரசு நமது பாரம்பரிய கலைச் சின்னங்களை மீட்பதில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார் மீட்கப்பட்ட இந்த கலைப்பொருட்கள் நமது கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பிரதிபலிப்பதாக அவர் கூறினார் இந்த கண்காட்சி வரும் வெள்ளிக்கிழமை வரை புதுதில்லியில் உள்ள புராணா குயிலா கோட்டையில் நடைபெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் இன்று தொடங்கி இம்மாத இறதி வரை நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது

கடந்த வாரம் அகில இந்திய வானொலி மூவம் மனதின் குரல் மூவம் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இதுகுறித்து குறிப்பிட்டிருந்தார் போதிய விழிப்புணர்வு இல்லாததால் ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏராளமான குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாகவும் இதை தடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்நிலையில் நித்தி ஆயோக்கின் உறுப்பினர் திரு வி கே பால் அகில இந்திய வானொலிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த ஊட்டக்கத்து மாதத்தின் நோக்கம் என்று குறிப்பிட்டார் ஆரோக்கியமான உணவு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிகிச்சை போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் ஆறு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் வளர் இளம் சிறுமிகள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் ஆகியோரின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்த இந்த திட்டம் வகை செய்கிறது ஜம்மு காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலை நிலவி வருகிறது குறிப்பாக காஷ்மீர் பள்ளத்தூக்கில் விரும்பத்தகாத சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வெள்ளிக்கிழமையன்று சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருந்த நிலையில் நேற்று அந்தக் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன காஷ்மீர் பள்ளத்தாக்கில் சாலைகளில் பெருமளவு வாகனங்களை காணமுடிந்ததாகவும் மக்கள் நடமாட்டம் அதிகரித்து காணப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நிலைமை மேம்பட்டுள்ளதை அடுத்து காஷ்மீரின் பெரும்பாவான பகுதிகளில் தரைவழி தொலைபேசி சேவைக்கு இருந்து வந்த தடை நீக்கப்பட்டு மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் எல்லைக்கட்டுப்பாட்டுக் கோட்டுப்பகுதியை ரானுவ தலைமை தளபதி திரு பிபின் ராவத் நேற்று நேரில் ஆய்வு செய்தார் இரண்டு நாள் பயணமாக அங்கு சென்ற அவர் ரானுவத்தின் தயார் நிலை குறித்து மூத்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பாகிஸ்தான் ராணுவம் அத்தமீறி தாக்குதல் நடத்தினால் பதிவடி கொடுப்பது தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளை திறம்பட மேற்கொள்வது குறித்தும் அவர் ஆய்வு செய்தார்

ஹுர்ராஸ் அல் தீன் அன்சார் அல் தவ்ஹித் ஆகிய அமைப்புகளின் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதை நடத்தியது யார் என்பது தெரியவில்லை எனவும் சிரியாவின் மனித உரிமை கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது பிரான்ஸின் லியான் நகரில் சாலையில் சென்றவர்களை கத்தியால் ஒருவர் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார் எட்டுபேர் காயமடைந்தனர் அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்தக் கத்திக்குத்து சும்பவத்திற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என்றும் அவர்கள் கூறினா் எபோலா வைரஸ் மற்றும் வன்முறை சம்பவங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள காங்கோவிற்கு ஐ நா துணை நிற்கும் என ஐ நா பொதுச்செயலாளர் திரு அன்டோனியா குட்ரஸ் தெரிவித்துள்ளார் அந்நாட்டிற்கு மூன்று நாள் பயணமாக நேற்று சென்றடைந்த அவர் முதவாவதாக எபோலா வைரஸால் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்த வடக்கு கிவு மாகாணத்திற்கு சென்றார்